கவுண்ட்டவுன் இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்க உள்ளது

நாட்டின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய பெருமைகளை பாதுகாப்பதில் அரசும் தனியார் அமைப்புகளும் கரம் கோர்த்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

அணிகள் மோதுகின்றன

முழுவதும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அதிக எடை கொண்ட ஜிஎஸ்எல்வி மார்க் மூன்று எம் ஒன்று ராக்கெட் மூலம் இந்த விண்கலம் விண்ணில் செலுத்தப்படும்

நாட்டின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய பெருமைகளை பாதுகாப்பதில் அரகம் தனியார் அமைப்புகளும் கரம் கோர்த்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத சுவாமி ஆலயம் பழங்கால பெருமையை வருங்காலத்திற்காக பாதுகாத்தல் என்ற தலைப்பிலான நூலை வெளியிட்டுப் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் இந்தியாவில் கலை கட்டடக்கலை இசை நாடகம் கவிதை புதினங்கள் தத்துவங்கள் போன்ற பல்வேறு துறைகளில் எண்ணற்ற பாரம்பரிய கணிகம் பொக்கிஷங்கள் காணப்படுவதாகக் குறிப்பிட்டார் எனினும் அவற்றில் பலவும் போதிய பராமரிப்பு இல்லாத காரணத்தால் மங்கிவிட்டதாக அவர் வேதனைத் தெரிவித்தார் பெருமை வாய்ந்த கலை பொக்கிஷங்களையும் கட்டடங்களையும் பாதுகாப்பது தொடர்பான பாடப்பிரிவுகளை பொறியியல் கல்வி நிறுவனங்கள் தொடங்க வேண்டுமென்று திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டார்

மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நகர்ப்பகுதிகளில் மாநகராட்சி மற்றம் நகராட்சி கிராமங்களில் ஊராட்சிமன்றங்கள் மூலமாக விளையாட்டு மையங்களை சீர்ப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார்

தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள விவசாயிகள் நுண்ணீர் பாசன திட்டத்தை பின்பற்ற வேண்டுமென்று வேளாண் அமைச்சர் திரு எஸ் துரைக்கண்ணு கேட்டுக் கொண்டுள்ளார்

ஏரி மற்றும் குளங்களை தூர்வாரி சீரமைக்கும் பணிகளில் விவசாயிகள் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வேண்டுமென்று அமைச்சர் பி தங்கமணி கூறியிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள அகரம் ஏரியை தூர்வாரி சீரமைக்கும் பணியை நேற்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் பாசன விவசாயிகள் சங்கங்களே இப்பணிகளை மேற்கொள்ள இருப்பதால் அனைத்து விவசாயிகளும் முழு ஈடுபாட்டோடு பங்கேற்க வேண்டும் என்றார்

இதுபோன்ற அங்காடிகளுக்கு பொது மக்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் கோவையில் வெள்ளாளூர் பேருந்து நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டுப் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியிருக்கிறார் கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்வா மடிக்கணினிகளை நேற்று வழங்கிப் பேசிய அவர் கடந்த ஏழு ஆண்டுகளில் அஇஅதிமுக அரசில் கோவை மாவட்டத்தில் மட்டும் தொண்டாமுத்தூர் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட நான்கு இடங்களில் அரசு கலைக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளது என்றார்

அஞ்சல் துறைக்கான தேர்வை ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில்தான் எழுத வேண்டும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அஞ்சல்துறைப் பணிகளுக்கு தேர்வு எழுதும் மாணவர்கள் பெரும்பாலும் அரசுப்பள்ளி மற்றும் கிராமப்புற பள்ளிகளில் படித்தவர்கள் என்பதால் அவர்களை தமிழ்மொழியில் தேர்வு எழுத அனுமதிப்பது என்பதுதான் சரியாக இருக்கும் என்று கூறியுள்ளார் இருவரிச்செய்திகள் புதிய விண்வெளி ராணுவப் படையை உருவாக்கியிருப்பதாக பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் கூறியிருக்கிறார் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கப் படைகள் விலக்கிக் கொண்ட பின்னரும் அந்நாட்டுக்கான நிதி உதவி மற்றும் இதர உதவிகள் தொடரும் என்று இந்தியா அறிவித்துள்ளது கர்நாடகாவில் குமாரசாமி தலைமையிலான கூட்டணி அரசு நாளை சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோர வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் பிஜேபி வலியுறுத்தும் என்று அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு பி எஸ் எடியூரப்பா கூறியிருக்கிறார் மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறையத் தடுக்க மத்திய சட்ட முன்வரைவை உருவாக்க அரசு நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்திருக்கிறது

அரையிறுதியில் இந்தியாவை தோற்கடித்து நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து இங்கிலாந்தும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன